கஜா புயல் கேத விவரங்களை எடுத்துரைப்பதற்காக பிரகமர் திரு நரேந்திர மோடியை தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று சந்தித்துப் பேசுகிறார்

பணிகளில் எந்தவித தொய்வும் ஏற்படாது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் கூறியிருக்கிறார்

மாவட்டங்களில் அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கும் திருவாரூர் வேலூர் மாவட்டங்களில் பள்ளிகளுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது

மாலிக் உத்தரவிட்டுள்ளார்

வீராங்கனையை சந்திக்கிறார் இனி விரிவான செய்திகள் கஜா புயலால் தமிழ்நாட்டில் ஏற்பட்டுள்ள சேத விவரங்களை எடுத்துரைப்பதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடியை இன்று தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி சந்தித்துப் பேசுகிறார் இதற்காக புதுதில்லி சென்றுள்ள அவர் நேற்று அஇஅதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் ஆலோசனை நடத்தினார் இதில் மக்களவை துணைத் தலைவர் திரு மு தம்பிதுரை தமிழக அரசின் தில்லி பிரதிநிதி திரு தளவாய் சுந்தரம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இன்று காலை பிரதமரை முதலமைச்சர் சந்திக்கும் போது கஜா புயல் நிவாரணத்திற்கு மத்திய அரசின் உதவியை கோரும் கடிதத்தை அளிக்க உள்ளார் இது தொடர்பாக தமிழக வருவாய்த்துறை மற்றும் நிதித்துறை தயாரித்துள்ள அறிக்கையையும் பிரதமரிடம் அவர் அளிக்க உள்ளார் இதன்பின்னர் இன்று மாலையே முதலமைச்சர் சென்னை திரும்புவார் என்று அரசு வட்டாரங்கள் தெரிவித்தன நாகை மாவட்டத்தில் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட வேளாங்கண்ணி விழுந்தமாவடி புதுப்பள்ளி உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட பகுதிகளை நேற்று தமிழக ஆளுநர் திரு பள்வாரிவால் புரோஹித் பார்வையிட்டார் தலைஞாயிறு ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட வெள்ளப்பள்ளம் கிராமத்தில் பாதிக்கப்பட்ட வீடுகளை நேரில் சென்று பார்வையிட்டு அம்மக்களுக்கு ஆறுதல் கூறினார் வேதாரண்யம் நகராட்சியில் கூட்ட நெரிசல் காரணமாக எரிவாயு சிலிண்டர் பெறுவதில் உள்ள சிக்கலை களைய நடவடிக்கை எடுக்குமாறு ஆளுநரிடம் பொது மக்கள் கோரிக்கை விடுத்தனர் இந்த ஆய்வின் போது மாநில அமைச்சர் திரு ஓஎஸ் மணியன் ஆளுநரின் செயலர் ஆர் ராஜகோபால் மாவட்ட ஆட்சியர் திரு சுரேஷ் குமார் ஆகியோர் உடனிருந்தனர் கஜா புயலால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் நடைபெற்று வரும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் எந்தவித தொய்வும் ஏற்படாது என்று வருவாய் மற்றும் பேரிடர் மேவாண்மைத்துறை அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் கூறியிருக்கிறார் சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காவிரி டெல்டா பகுதிகளில் மழை பெய்தாலும் பணியாளர்கள் முழுமையாக மீட்புப் பணியில் ஈடுபடுவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன என்றார்

பட்டுக்கோட்டையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உணவு மற்றும் நிவாரணப் பொருட்களை விநியோகிக்கும் பணியில் காவல் துறையினருக்கு பொது மக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்று கேட்டுக் கொண்டார் உள்ளாட்சி மற்றும் வருவாய்த்துறை மூலமாகவும் உணவு மற்றும் நிவாரண பொருட்கள் தடையின்றி வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் பலத்த மழை எச்சரிக்கை காரணமாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது திருவாரூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியிலும் இன்று அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மழை காரணமாக சென்னைப் பல்கலைக்கழகம் சட்டப்பல்கலைக்கழகம் ஆகியவை இன்று நடத்த இருந்த தேர்வுகளை ஒத்தி வைத்துள்ளன அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை ஏற்கனவே திட்டமிட்டப்படி இன்று தேர்வுகள் நடைபெறும் என்றும் புயவால் பாதிக்கப்பட்ட நாகை திருவாரூர் புதுக்கோட்டை மாவட்டங்களில் மட்டும் இன்றும் நாளையும் நடைபெற இருந்த தேர்வுகள் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் அந்த பல்கலைக்கழகம் கூறியுள்ளது தென்மேற்கு வங்கக்கூலில் நிலை கொண்டிருக்கும் வலுவான காற்றழுத்த தாழ்வுப்பகுதி காரணமாக வடதமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று கனமழக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வாளிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களில் நேற்றுமுன்தினம் இரவு முதல் இன்று காலை வரை தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கிறது காற்றழுத்த தாழ்வுப்பகுதி காரணமாக தென்மேற்கு வங்கக்கடலில் தெற்கு ஆந்திரா தமிழகத்தில் மன்னார் வளைகுடா பகுதியில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று மீனவர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் சபரிமலை ஜயப்பன் கோவிலுக்குச் செல்லும் பக்தர்களை கேரள காவல் துறையினர் துன்புறுத்துவதாக மத்திய இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார் பம்பாவில் நேற்று செய்தியாளர்களிடம்பேசிய அவர் ஐயப்பன் கோவில் விவகாரத்தில் கேரளாவில் உள்ள இடதுசாரி ஜனநாயக முன்னணி அரசின் செயல்பாடுகள் சரியில்லை என்றார் ஏற்கனவே காவல் துறையினரின் நடவடிக்கையை கேரள மாநில உயர்நீதிமன்றம் கண்டித்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார் நிலக்கல்லில் இருந்து பம்பாவிற்கு தனியார் வாகனங்களை அனுமதிக்காதது ஏன் என்று அம்மாநில அரசு விளக்கமளிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார் திருவண்ணாமலையில் நாளை நடைபெறும் பரணி தீபத்திற்கும் மகா தீபத்திற்கும் கோவில் வளாகத்திற்குள் பத்தாயிரம் பக்தர்கள் மட்டும் அனுமதிக்கப்படுவார்கள் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேவூர் எஸ் ராமச்சந்திரன் கூறியிருக்கிறார் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாசலேஸ்வரர் கோவில் தீபத் திருவிழாவை ஒட்டி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தயாரிக்கப்பட்டுள்ள சிறப்பு மலரை நேற்று வெளியிட்டு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர்

பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு ஜனநாயகத்தை பலவீனப்படுத்துவதாக முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன்சிங்கின் கருத்தை பிஜேபி நிராகரித்துள்ளது

சிபிஐ செயல்பாடுகளில் தற்போதுள்ள மத்திய அரசு தலையிடுவதில்லை என்றும் எந்த ஒரு அமைப்பையும் பலவீனப்படுத்தவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் கருத்து வேறுபாடுகள் இருக்கும்போது அதுகுறித்து அரசு சும்பந்தப்பட்ட அரசு அமைப்புகளுடன் பேச்சு நடத்தி தீர்வு காண்கிறது என்றும் திரு அகர்வால் கூறினார் ஜம்மு கஷ்மீர் மாநில சட்டப்பேரவையைக் கலைத்து அம்மாநில ஆளுநர் திரு சத்யபால் மாலிக் உத்தரவிட்டுள்ளார் ஏற்கனவே இருந்த பிஜேபி தேசிய ஜனநாயக கட்சி அடங்கிய கூட்டணி அரசில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதையடுத்து கடந்த ஜூன் மாதம் சுட்டப்பேரவையை முடக்கி வைத்து ஆளுநர் உத்தரவிட்டிருந்தார் தற்போது காங்கிரஸ் மற்றும் தேசிய மாநாட்டுக் கட்சியின் ஆதரவுடன் ஆட்சி அமைக்க மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான திருமதி மெஹ்பூபா முப்தி உரிமை கோரியிருந்தார் இந்நிலையில் நேற்றிரவு சுட்டப்பேரவையைக் கலைத்து ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார்

கச்சா எண்ணெய் விலையைக் குறைத்தற்காக சவுதி அரேபிய அரசுக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் நன்றி தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானில் பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் மசூதி ஒன்றில் குண்டு வெடித்ததில் ஒன்பது பேர் காயமடைந்தனர் ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தில் அக்னூர் என்ற இடத்தில் எல்லைக் கட்டுப்பாட்டு கோட்டுப் பகுதியில் பாகிஸ்தான் துருப்புகள் சுட்டதில் ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்தார் மத்தியப்பிரதேசம் ராஜஸ்தான் மிஸோரம் மாநிலங்களில் சுட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது சத்தீஸ்கர் மாநிலம் சுக்மா மாவட்டத்தில் நேற்று பாதுகாப்புப் படையினருடன் நடந்த மோதிலில் பெண் நக்சல் தீவிரவாதி ஒருவர் கொல்லப்பட்டார்

அந்தமானில் பாதுகாக்கப்பட்ட தீவு பகுதியில் நுழைந்த அமெரிக்கர் ஒருவரை பழங்குடியின மக்கள் கொன்றுவிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர்

நாளை மெல்போனில் இரு அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது போட்டி நடைபெற உள்ளது மகளிர் உலகக்கோப்பை ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டியில் நாளைய அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது